சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

தூத்துக்குடி பனி மய மாதா தேவாலய பெருவிழாவின் திருத்தேர் பவனி இன்று நடைபெறுகிறது

முன்னதாக ஜம்மு காஷ்மீர மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கான மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாநிலங்களவையில் பலத்த கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே கொண்டுவந்தார்

இதன்படி இந்திய அரசியல் சாசனத்தின் அனைத்து சட்ட திருத்தங்களும் இனி ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும்

பின்னர் மாநிலங்களவையில் பேசிய திரு

மத்திய அரசின் முடிவு குறித்து அனைத்து தரப்பினருடனும் விரிவாக ஆலோசிக்க அரசு தயாராக உள்ளதாக திரு அமித்ஷா உறுதியளித்தார் இதனிடையே இந்த அறிவிப்பிற்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாடி மக்கள் ஜனநாயக கட்சி ராஷ்ரிய ஜனதாதள் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டன உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிகளில் குழுமி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள்

இதனிடையே இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினம் என்று ஜம்மு காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மெகபூபா மு ்ப்தி தெரிவித்திருக்கிறார் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தியாகங்களை மறக்கடிக்க செய்யும் நிகழ்வாகும் இது என்று மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் தெரிவித்தார்

முன்னதாக இன்றுகாலை பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு

அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர்

இத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் புதிய நீதிக்கட்சி தலைவர் திரு

சண்முகம் திமுக சார்பில் திரு

முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சண்முக சுந்தரம் அல்லாபுரம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவுசெய்தார்

நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொல்லிமலையில் ரோப்கார் வசதி ஏற்படுத்தி தர முதலமைச்சரிடம் பரிந்துரைக்கப்படும் என்று கூறினார் சுற்றுலாத்துறையில் வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலாத்தளங்களில் பயணிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கோவை மாவட்டம் ஆனைமலையில் நடப்பாண்டு சுற்றுலா தகவல் மையம் அமைக்கப்படும் என்றார் மத்திய அரசின் சுதேஷ் தர்ஷன் பிரசாத் திட்டங்கள் மூலம் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் புதிய சுற்றுலா திட்டங்கள் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளியில் ஆங்கில கல்வி பயிலும் மாணாக்கர் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றார்

ஈரோடு கொடிவேரி அணை சுற்றுலா தளம் மேம்படுத்தப்பட்டு குற்றாலத்தை போல உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்கள் இலங்கை சிங்கப்பூர் வளைகுடா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் இதில் கலந்துகொண்டனர்

நாமக்கல்லில் குழந்தைகள் துன்புறுத்தல் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி ஆட்சித்தலைவா் திருமதி மு